தலைவைணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

உயிரிழந்தனா் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது

மருத்துவர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளாா் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த முறையில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் நாட்டு மக்களின் நலனுக்காக மருத்துவா்கள் ஆற்றி வரும் சேவை அளப்பறியது என்று குடியரசுத் தலைவா திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

மருத்துவர்களுக்கு தமது அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நோய் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் மருத்துவர்களின் பங்கு அளப்பரியது என்று துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்

சவாவான இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் சுயநலமின்றி மருத்துவர்கள் சேவை புரிந்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவிததுள்ளார் சவாலான இந்த சூழ்நிலையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் மருத்துவர்களுக்கு தாம் தலைவணங்குவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் மருத்துவர் தினத்தையொட்டி வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனா்

மாவட்டந்தோறும் அமைச்சாகள் மற்றும் சிறப்பு அதிகாரிகள் இப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றனா் சென்னை யானைக்கவுணி பகுதியில் நடைபெற்ற மருத்துவ முகாமை ஆய்வு செய்த மாநில அமைச்சா் திரு ஜெயக்குமார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம்சார் பணியாளர்களும் அனைத்துத்துறை அதிகாரிகளும் அமச்சள்களும் உயிரை பணயம் வைத்து பணியாற்றி வருவதாக கூறினார் முதலமச்சரும் இதேபோன்று இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மக்களின் நம்பிக்கைக்கு உரியவராக முதலமைச்சா் திகழ்வதாகவும் திரு உதயகுமார் கூறினார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையாள அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் திருப்பத்தார் மாவட்டத்தில் வணிகவரித்துறை அமைச்சள் திரு கே சி வீரமணி நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார்

சென்னை சைதாபேட்டையில் ஆய்வு மேற்கொண்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பின்னர் செயதியாளர்களிடம் பேசினார் இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதளை மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முக கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் மாவட்டங்களுக்குள் இயக்கப்பட்டு வந்த பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது

கிராமங்களில் உள்ள சிறிய வழிபாட்டுத் தலங்களில் இன்று முதல் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டனா் தீவிர ஊரடங்கு செயல்பட்டில் உள்ள சென்னை பெருநகர ஊவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களில் விலையில்லாமல் உணவு வழங்குவது வரும் ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது

இதனை அந்த மாவட்டத்திற்கான சிறப்பு அதிகாரி திருமதி ஜோதி நிர்மலா இன்று பார்வையிட்டார்

இந்த நோய் தொற்றுக்கான சிகிச்சையை மேலும் வலுப்படுத்த இது உதவிடும் என்றம் அவர் தெரிவித்துள்ளாா் நெய்வேலி அனுமின் நிலையத்தில் பாய்லா் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர்

இரண்டாவது அணமின் நிலைய பகுதியில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதற்கிடையே இந்த விபத்து தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமிழக முதலமைச்சர் திரு ளடப்பாடி பழனிசாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் தமிழகத்திற்குத் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தா் மத்திய தொழிலக பாதுகாப்புப் படையினர் சம்பவ இடத்தில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுமென்று பிரர்த்தனை செய்வதாகவும் திரு அமித்ஷா கூறினார்

ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாள்களிடம் அவர் பேசினர்

இவர்களுக்கு உரிய மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தூத்துக்குடி மாவடட் காவல்துறை கண்காணிப்பாளராக திரு ஜெயக்குமா் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டாா் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் காவ்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே இணக்கமான சூழல் உருவாக்கப்படும் என்றார்